சிங்கப்புர் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி அந்நாட்டு பிரதமர் திருலீ ஷியன் லூங் உடன் நடத்திய பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின நிதிச்சேவைகள் பொது நிர்வாகம் போதைப் பொருள் கடத்தலை தடுத்தல் திறன்மேம்பாடு மற்றும் பயிற்சி கணிணி சார் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் ஒப்பந்தங்கள் ஏற்பட்டுள்ளன இரு நாடுகளுக்கும் இடையேயான விமான போக்குவரத்தை அதிகரிக்கும் நோக்குடன் இதுகுறித்த ஒப்பந்தம் மறுஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என பிரதமர் திரு மோடி தெரிவித்தார் கணிணிசார் நிதிச்சேவைகள் தொடர்பான ஒத்தழைப்பு குறித்து இந்தியாவும் சிங்கப்புரும் ஆர்வமுடன் இருப்பதாகவும் இந்தியா புள்ளி விவரங்கள் தொடர்பான கொள்கையை மையங்கள் விரைவில் அறிவிக்கும் என்றும் தெரிவித்தார் இந்தியாவிற்கும் சிங்கப்புருக்கும் இடையேயான உறவு கழுகம் மற்றும் நம்பிக்கை அடிப்படையில் அமைந்துள்ள தாக கூறினார் தென்கிழக்காசிய சந்தைக்குள் இந்தியா செல்வதற்கு சிங்கப்பூர் ஒரு நுழைவு வாயிலாக இருக்க முடியும் என அந்நாட்டு பிரதமர் திரு லீ ஷியன் லூங் தெரிவித்தார் தொழில்நுட்பம் ஸ்மார்ட் சிட்டி இறன்மேம்பாடு ஆகியவற்றில் இருநாடுகளும் தற்போது ஒத்துழைத்து வருவதாக அவர் கூறினார் முன்னதாக சிங்கப்பூர் சென்ற பிரதமர் திருநரேந்திர மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்தியாவில் உள்ள பல்வேறு அமைப்புகள் வெளிநாடுகளில் இருந்து நிதி பெறுவதையும் அதை பயன்படுத்துவதையும் உன்னிப்பாக கவனிக்க உதவும் ஆன் லைன் ஆய்வு சாதனத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராத்நாத் சிங் இன்று பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் அந்நிய நிதி உதவியை ஒழுங்குபடுத்தும் சட்ட விதிகள் கடைபிடிக்கப்படுகின்றனவா என்பதை கணகாணிக்கும் அதிகாரிகளுக்கு இந்த புதிய சாதனம் பெரிய உதவியாக அமையும் இந்த சாதனத்தின் மூலம் அந்திய நிதி டதவி ஒழுங்குப்படுத்தும் சட்டத்தின்கீழ் பதிவு செய்து கொண்டுள்ள நிறுவனங்களின் வங்கி கணக்குகளை அதிகாரிகள் கண்காணிக்க முடியும்

பல்வேறு சமுக கலாச்சார பொருளாதார கல்வி மற்றும் மதம் சார்ந்த நடவடிக்கைகளுக்காக இந்த நிறுவனங்கள் அந்நிய நாடுகளில் இருந்து நிதியை பெறுகின்றன

இந்த ஆண்டில் இதுதான் அமலாக்கப் பிரிவின் மிக பெரிய சொத்துகளை முடக்கும் நடவடிக்கை நாட்டில் பல்வேறு இடங்களில் சிபிஐ சோதனை மேற்கொண்டதை அடுத்து சென்ற ஆண்டு அக்டோபரில் ஸ்டெர்லிங் பையோ டெக் குழுமத்தின் பிரமோட்டர்களான நிதன் மற்றும் சேத்தன் சண்டேஸ்வரா க்கு எதிராக நிதி மோசடி சட்டத்தின் கீழ் அமலாக்கப் பிரிவு குற்ற வழக்கு பதிவு செய்தது

இந்த கடன்கள் பின்னர் வாராக் கடன்களாக மாறிவிட்டன காத்திருப்போர் பட்டியலில் இடம்பெற்று இருக்கும் ரயில் பயணியர் மாற்று ரயில்களில் இடம்பெற உதவும் விக்கல்ப் திட்டம் விரிவுப்படுத்தப்பட்டுள்ளது இதுவரை ஆன் லைன் மூலம் டிக்கெட் முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே கிடைத்து வந்த இந்த வசதி இனிமேல் ரயில் நிலையங்களில் நேரில் டிக்கெட் எடுக்கும் பயணிகளுக்கும் கிடைக்கும் இதற்காக டிக்கெட் முன்பதிவுக்கான படிவம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது

இவ்வாறு தேர்வு செய்வது மாற்று வண்டியில் டிக்கெட் கிடைப்பது உறுதியாகி விட்டது என்பதல்ல அந்த வண்டியில் காலியாக இருக்கும் இடத்தை பொறுத்து டிக்கெட் உறுதி செய்யப்படும் சாதனை சுற்றுலாவுக்கான அரசின் விதிமுறைகளை மத்திய சுற்றுலா துறை அமைச்சர் திரு

அல்போன்ஸ் அறிவித்துள்ளார் டெல்லியில் நடந்த நீகழ்ச்சி ஒன்றில் இதை அறிவித்த அமைச்சர் இந்தியாவில் சாதனை சுற்றுலாவுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக உள்ளன என்றும் இவை இமயமலை முதல் கடற்கரை பகுதிகள் வரை பரவி இடப்பதாக அவர் கூறினார் இந்தியாவில் சாதனை சுற்றுலாவை வளர்க்கும் ஆரம்பமாக தான் இந்த விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன என்று அவர் கூறினார் சாதனை விளையாட்டுகளை பாதுகாப்பாக நடத்த வேண்டும் என்ற முயற்சியின் பயனாக இந்திய சாதனை கற்றுலா அமைப்பாளர்கள் சங்கத்துடன் இணைந்து இந்த விதிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் பாதுகாப்பு மற்றும் சரத்தை இந்த விதிமுறைகள் உறுதி செய்கின்றன

வானத்தில் இருந்து குதித்தல் பராதட் மூலம் குதித்தல் ஆறுகளில் சறுக்கி செல்லுதல் உள்ளிட்ட பல விளையாட்டுகளுக்கு விதிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன

இந்த சம்பவம் புத்த கயாவில் உள்ள மகா போதி ஆலயத்தில் நடந்தது மத்திய தகவல் ஒலிபரப்பு துறை அமைச்சர் கர்னல் ராத்யவர்தன் சிங் ரத்தோர் கோவையில் இன்று மத்திய அரசின் வளர்ச்சி திட்டங்களை ஆய்வு செய்தார் தகவல் ஒலிபரப்பு துறை அலுவலகங்களின் செயல்பாடுகள் குறித்தும் அமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார்

இதன் ஒரு பகுதியாக தகவல் ஒலிபரப்பு துறை அமைச்சர் கர்னல் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் கோவையில் இன்று ஆய்வு நடத்தினார்

புதிய பாடத்திட்டத்தின் படி வகுப்புகளை நடத்த ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

இவர்களை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் அகில இந்திய சிவில் சர்வீஸ் தேர்வை புதுவையிலும் நடத்த மத்திய அரசு பணியாளர் தேர்வாணயம் முடிவு செய்துள்ளதை அடுத்து

தேர்வை சுழுகமாக நடத்துவதற்கு நிர்வாகம் விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து தேர்வு மையங்களுக்கு இடையே சிறப்பு பேருந்துகளை இயக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது

மயமாக்கப்பட்டன

சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான விலை உயர்த்தப்பட்டுள்ளது

தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மேல்நிலைப் பள்ளி மாதிரி பள்ளியாக தரம் உயர்த்தப்படும் என அம்மாநில முதலமைச்சர் இருஎடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்